பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுடன் நடைபெறுகிறது

நிர்பயா பாலியல் வன்புணர்வு கொலை சம்பவத்தில் மரணதண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியின் கருணை மனுவை குடியரசு தலைவர் திரு

ராஜ்கோட்டில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது

கோவில்கள் சுற்றுலாதலங்கள் நீர்நிலைகள் போன்றவற்றில் மக்கள் ஒன்றுகூடி இந்நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் சென்னை மெரீனா பெசன்ட் நகர் எலியர்ட்ஸ் கடற்கரை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நகரின் பல பகுதிகளில் உள்ள பூங்காங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் காணும் பொங்கல் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

சாலை மண் மணல் போன்ற அனைத்து பரப்புகளிலும் இயங்கக்கூடிய ஊர்திகள் மூலம் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அர்ஜுணன் தபசு ஐந்து ரதம் வெண்ணை உருண்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலும் ஆர்வத்துடன் கூடி கண்டுகளித்து வருகின்றனர்

ஏராளமான சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை உள்ளடக்கிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் குடும்பத்துடன் சென்று உணவு பதார்த்தங்களை பகிர்ந்து இவ்விழாவை மகிழ்ச்சியாக கொண்டினர்

அகஸ்தியர் அருவி களக்காடு அருகே மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பிகோவில் தலையணை பகுதிகளிலும் காணும் பொங்கல் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணைக்கட்டிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பெரிய சிறிய மாட்டு வண்டிகள் மற்றும் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் நெல்லை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்துகொண்டனர்

முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றவாளியின் கருணை மனுவை குடியரசு தலைவருக்கு அனுப்பி அதனை நிராகரிக்க பரிந்துரை செய்தது

ஜி

சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கே

விஜயபாஸ்கர் திரு

ஜெயக்குமார் திரு

வேலுமணி திருமதி

வள்மதி உள்ளிட்டோர் அன்னாரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப்படத்திற்கு மலர்தாவி மரியாதை செலுத்தின்

கருப்பணன் தமிழகத்திற்கு வெளிமாநிலங்களிலிருந்து வரும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் தடை செய்ய புதிய அரசாணை வெளியிடப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் பவானியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நலத்திட்டங்களும் மக்களை சென்றடைவதாக கூறினார் அனைத்து நகராட்சி மாநகராட்சி தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

பாப்டே தலைமையிலான அமர்வு இதுதொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

தொலைக்காட்சி தொலைதொடர்பு மற்றும் ஒளிபரப்பு சேவைகளை உயர்சக்தியுடன் வழங்க இது வகை செய்கிறது

சென்னையில் பிஜேபி தலைமையகமான கமலாலயத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி மத்தியக்குழு கட்சியின் கமிழக பிரிவிற்கான தலைவரை விரைவில் அறிவிக்கும் என்றார் குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி கூறிய அவர் சிறுபான்மையினர் உட்பட நாட்டின் குடிமக்கள் எவரும் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றார்

ராமதாஸ் தமிழகத்தில் காவிரி பாசன மாவட்டங்களில் மேலும் ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர்

முன்னதாக டாஸ்வென்ற ஆஸ்திரேலியா இந்தியாவை பேட் செய்ய பணித்தது

இறுதிப்போட்டியில் சானியா கிச்சனோக் இணை சீனாவின் ஷுவாய் பெங் ஷுவாய் ஸாங் இணையை எதிர்கொள்கிறது